மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்தார்

நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்தநாள் இன்று தமிழகத்தில் மருத்துவமனை தினமாகக் கொண்டாடப்படுகிறது

முத்தலாக் மாநிலங்களவை மாநிலங்களவையில் முத்தலாக் தடை மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று அறிமுகம் செய்தார் இஸ்லாமிய மகளிருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இம்மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் இதனை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஐக்கிய ஜனதா தள உறுப்பினர்கள் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இதனிடையே இந்த மசோதா குறித்து விவாதிக்க அவைத்தலைவர் திரு

கிருத்திசோலாங்கியை நியமித்து மக்களவை தலைவர் திரு

முன்னதாக மக்களவையில் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெய்ப்பால் ரெட்டிக்கு ஒரு நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தப்பட்டது பிஜேபி நாடாளுமன்ற கூட்டம் நாடாளுமன்றத்தில் வரைவு சட்டங்களை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி உறுப்பினர்கள் தங்களது வருகையை அவையில் உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி தலைவர் திரு

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் பிரதமர் நாடாளுமன்ற விதிமுறைகள் நடைமுறைகள் குறித்து எடுத்துரைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார்

எனவே நிலுவையில் உள்ள மசோதாக்களை நிறைவேற்றும் வகையில் அனைத்து உறுப்பினர்களும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ந்து பங்கேற்க அவர் அறிவுறுத்தினார்

அனைவருக்கும் தரமான மருத்துவ கல்வியை உறுதி செய்வதே இம்மசோதாவின் முக்கிய நோக்கமாகும்

மசோதாவின் மீதான விவாதத்திற்கு பதில் அளித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் மருத்துவ பட்டப்படிப்பு பட்டமேற்படிப்பு இடங்களை அதிகரிக்க இம்மசோதா வழிவகை செய்யும் என்றார்

ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இதன் மூலம் ஏராளமான மக்கள் இந்த இடங்களை பார்வையிட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதோடு நம் நாட்டின் அரிய அம்சங்களை தெரிந்துகொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டார்

ராசா விடுதலை செய்ததற்கு எதிராக சிபிஐ தாக்கல் செய்த மனுவை அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று மறுத்து விட்டது

சவுலா இந்த கோரிக்கையை நிராகரித்தார் ஏற்கெனவேஇந்த தேதியில் விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கும் நிலையில் இதில் தொடர்புடைய அனைவரும் அன்றைய தினம் ஆஜராவார்கள் என்பதால் முன்கூட்டியே இவ்வழக்கை விசாரிக்க தேவையில்லை என நீதிபதி தெரிவித்தார் மோட்டார் வாகன சட்டம் தேசிய வரைவு மோட்டார் வாகனச்சட்டத்தை மத்திய சாலைப் போக்குவரத்து அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் அனைத்து வாகனங்களிலும் வாகன உதிரி பாகங்களிலும் நுண்புள்ளிகள் அச்சிடுவது கட்டாயமாக்கப்படுகிறது

இம்மருத்துவமனையில் டயாலிசிஸ் மையமும் அமைய உள்ளதாக குறிப்பிட்டார்

தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அந்த இலக்கை அடைய சிறப்பாக செயல்பட்டு வருவதாக எமது சிறப்பு செய்தியாளர் கூறுகிறார்

பிரபாகர் இன்று ஆய்வு செய்தார்

பேட்மிட்டன் பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஒப்பன் பேட்மிட்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சவ்ரப் வர்மா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்